நரேந்திர மோடி நாளை பிகார் மாநிலம் கோசி ரயில் மகாசேது பாலத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்து வைக்கிறார் எல்லைக் கட்டுப்பாடு கோடு அருகே இந்திய சீன படைகளுக்கிடையே ஏற்பட்ட சர்ச்சைக்குரிய நிலவரம் கருத்து பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று மாநிலங்களவையில் அறிக்கை தாக்கல் செய்வார் நாடு முழுவதும் கூட்டுறவு வங்கிகளில் சேமிப்பு வைத்துள்ள வாடிக்கையாளர்களின் நலன் பாதகாக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பாதுகாப்பு குழுவை விரிவுப்படுத்த வேண்டும் என்று இந்தியா பிரேசில் மற்றும் தென்னாப்பிரிக்கா நாடுகளின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது பிரதமர் திரு

பிகார் மாநிலத்தில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ரயில் பாலம் வட கிழக்கு மாநிலங்களை இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது

நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் ஆந்திராவைச் சேர்ந்த துர்கா பிரசாத் அனுபவமிக்க மூத்த தலைவர் என்றும் மாநிலத்தின் வளர்ச்சிக்காள அயராது பாடுபட்டவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார் அவரது மறைவு ஈடு செய்ய முடியாது இழப்பு என்று கூறியுள்ள பிரதமர் அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் இரங்கல் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இதே போல் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் ஏற்பட்ட படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் திரு மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் கிழக்கு வடாக் பகுதியில் எல்லைக் கட்டுப்பாடு கோடு அருகே இந்திய சீன படைகளுக்கிடையே ஏற்பட்ட சர்ச்சைக்குரிய நிலவரம் கருத்து பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று மாநிலங்களவையில் அறிக்கை தாக்கல் செய்கவார் ஏற்கனவே அவர் மக்களவையில் செவ்வாய்க்கிழமை தாக்கல் செய்துள்ளார் கிழக்கு லடாக் பகுதியில் அமைதி திரும்புவதற்கு இந்தியா அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் தமது அறிக்கையில் தெரிவித்திருந்தார் உணர்ச்சிவசப்படக் கூடிய இந்த விவகாரத்தை இரு தரப்பும் மிகுந்த கவனத்தடன் கையாண்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் இந்தியா தனது அண்டை நாடுகளுடன் அமைதியான போக்கையே கடைபிடிக்க விரும்புவதாக அவர் எடுத்துரைத்தார் ராஜ்ஜிய உறவுகள் மூலமாகவும் ராணுவ நடவடிக்கைகள் மூலமாகவும் முயற்சி மேற்கொண்டு வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார் இரு தரப்பும் எல்லைக் கட்டுப்பாட்டுப் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்றும் அதற்குரிய ஒத்துழைப்பு கிடைக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் இரு தரப்பும் அதனைக் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றும் ஒருவர் எல்லை மீறும் பட்சத்தில் அதனை ஏற்றுக் கொள்ள இயலாது என்றும் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் வங்கிகள் முறைப்படுத்துதல் திருத்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது

இது தொடர்பாக மக்களவையில் பேசிய மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாடு முழுவதும் கூட்டுறவு வங்கிகளில் சேமிப்பு வைத்துள்ள வாடிக்கையாளர்களின் நலன் பாதுகாக்கப்படும் என்றார்

திருத்த சுட்டதின் மூலம் இத்தகைய வங்கிகளை பாதுகாப்பதற்கு ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுப்பதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் விவசாய மேம்பாட்டுக்கு நீண்ட கால கடனுதவி தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்களின் செயல்பாடுகள் இந்த மசோதாவின் கீழ் கொண்டு வரப்படவில்லை என்றும் அமைச்சர் கூறினார் செக் வசதிகளை பயன்படுத்தாமல் வங்கி என்ற பெயரில் இயங்காமல் இருக்கும் நிறுவனங்கள் இந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் கூறினார் இந்த திருத்த மசோதா குறித்து மாநில அரசகஙளுடன் கலந்தாலோசிப்பதற்கான அவசியம் மத்திய அரகக்கு ஏற்படவில்லை என்றும் அரசியலமைப்பு சுட்டத்தின் வரம்பிற்குட்பட்டே மத்திய அரக செயல்பட்டதாகவும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் இருமொழிக் கொள்கையிலிருந்து தமிழக அரசு பின்வாங்காது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் நேற்று புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக நடைபெற்ற விவாதத்தின்போது குறுக்கிட்டுப் பேசிய முதலமைச்சர் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில்தான் மும்மொழிக் கொள்கை கொண்டுவரப்பட்டதாகவும் அதை அப்போது அண்ணா எதிர்த்தார் என்றும் கூறினார் அதைத் தொடர்ந்து இருமொழிக்கொள்கைக்கு அப்போதைய பிரதமர் ஐவஹர்லால் நேரு உறுதியளித்தார் என்றும் அவர் குறிப்பிட்டார்

பள்ளிக் கல்வித் துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் பேசுகையில் மும்மொழிக் கொள்கைக்கு எதிரான தமிழக அரசின் நிலைப்பாடு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளதை சுட்டிக்காட்டினார்

எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைக்கிறார்

இந்த இரு மேம்பாலங்கள் காரணமாக ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் அந்தந்த மாநில அரசுகள் இதற்கான கட்டணத்தை செலுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார் மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் அமைச்சர் இதனை தெரிவித்தார்

பயணிகளிடம் நேரடியாக கட்டணங்கள் ஏதும் வசூலிக்கப்படவில்லை என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார்

ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பாதுகாப்பு குழுவை விரிவுப்படுத்த வேண்டும் என்று இந்தியா பிரேசில் மற்றும் தென்னாப்பிரிக்கா நாடுகளின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்தில் வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் காணொளி காட்சி மூலம் கலந்து கொண்டார் இந்த கூட்டத்தில் உலகளாவிய தெற்கத்திய நாடுகளின் முக்கியத்துவத்தை அறிந்து ஐ நா பாதுகாப்பு குழுவில் அந்த நாடுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று இந்த அமைப்பு கூட்டாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது கோவிட் தொற்று சூழல் பயங்கரவாத எதிர்ப்பு பருவநிலை மாற்றம் நீடித்த வளர்ச்சி உணவு பாதுகாப்பு பாரம்பரிய மருத்துவம் முத்தரப்பு விவசாய ஒருங்கிணைப்பு மகளிர் மேம்பாடு என்று பல்வேறு அம்சங்கள் தொடர்பான ஆலோசனை இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத் துறை தெரிவித்துள்ளது உடைகங்களில் தற்கொலை சம்பவங்கள் குறித்த விவாதங்கள் எல்லையை மீறுவதாக திரிணாமூல் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் பிரதீமா மண்டல் மக்களவையில் விவாதம் நடத்துமாறு கோரினார் கடந்த சில நாட்களாக பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் கிள் மரணம் குறித்த விவாதங்கள் தொடர்ச்சியாக விவாதிக்கப்படுவதாகவும் இத்தகைய மரணங்கள் குறித்த விவாதங்களுக்கு அரசு விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் மக்களவையில் நேரமில்லா நேரத்தின் போது இந்த விவகாரம் எழுப்பப்பட்டது கோவிட் தொற்று காலத்தில் அரசு முதியோர் இல்லங்களைப் பராமரிக்கவும் அங்குளளவர்களுக்கு உரிய உதவிகளை வழங்கவும் மத்திய அரசு முன்பண உதவி செய்ய முடிவெடுத்துள்ளதாக மத்திய கமுக நலத் துறை அமைச்சர் திரு ரட்டன் லால் கட்டாரியா தெரிவித்துள்ளார்